தமிழக அரசின் வரும் நிதி ஆண்டுக்கான நிதி நிலை அழிக்கை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி மாநில அமைச்சர் திரு வேலுமணி இன்று புதுதில்லியில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து மனு அளித்தார் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் வேட்பாளர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை அரசியல் கட்சிகள் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்பட்டது

துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் நாளை காலை பத்து மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார் பின்னர் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆய்வு செய்யும்

தமிழகத்தில் கோடைக்காலத்திலும் மின்வெட்டு ஏற்படாமல் இருப்பதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் இன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கேங்மேன் பணிக்காள எழுத்துத் தேர்வு விரைவில் நடைபெறும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார்

போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பிம்ஸ்டெக் மாநாட்டை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற பிரதமின் கனவை நனவாக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டார் கொரோணா வைரஸ் பரவி வருவது குறித்த மத்திய அமைச்ச்கள் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது சுகாதாரத்துறை அமைச்சா் திரு ஹா்ஷவா்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கர் திரு ஹர்தீப் சிங் பூரி திரு நித்யானந்தா ராய் திரு மன்சுக் மாண்டவியா திரு அஸ்வினிகுமார் சௌபே ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்ச் திரு ஹர்ஷவர்தன் இந்தியாவில் நோய்த்தொற்று ஏற்பட்ட மூன்று பேரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாகத் தெரிவித்தாா்

சீனாவுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களையும் மருந்து பொருட்களையும் இந்தியா அனுப்பி உள்ளதாகவும் திரு ஹர்ஷவர்தன் கூறினார் கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டு ஜப்பான் கப்பலில் சிக்கியுள்ள தமிழகத்தை சேர்ந்த ஆறு பேர் உட்பட இந்தியர்கள் அனைவரையும் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் உள்ள வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கான அலுவலகத்திற்கு மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சா் சுஷ்மா ஸ்வராஜின் பெயா் சூட்டப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கான மையத்திற்கும் அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை அரசியல் கட்சிகள் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது வேட்பாளராக அவரை தேர்ந்தெடுத்ததற்கான குற்ற காரணத்தையும் அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களிலும் தலா ஒரு தேசிய மற்றும் மாநில மொழி நாளிதழ்களிலும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்பட்டது வானொலியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரோஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களை இணைக்கும் பாலமாக வானொலி திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வானொலி நீங்கா இடம் பிடித்துள்ளதாகவும் நவீன காலத்திற்கு ஏற்ப செல்பேசியின் மூலமாகவும் செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் கூறியுள்ளாா் அகில இந்திய வானொலியின் வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பிரஸார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி எடுத்துரைத்துள்ளார்

மண்டல அளவிலான செய்திப் பிரிவுகள் வரும் காலங்களில் செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் வானொலி மூலம் பொதுமக்களுடனான உறவுகளை வலுப்படுத்துவது சமூக வலைதளங்கள் மூலம் உடலுக்குடன் செய்திகளை பரிமாறிக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிரியர் தகுதித் தேர்விலும் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளார் கரூரில் அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் புதிய குளிர்சாதன பேருந்துகளை மாநில அமைச்சா் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார்

சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் குத்துச்சண்டை போட்டிகளுக்கான தரவரிசைப் பட்டியலில் இந்தியாவின் அமித் பங்கல் முதலிடத்தை பிடித்துள்ளார்

இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் இம்மாதம் லடாக்கிலும் அடுத்த மாதம் ஜம்மு கஷ்மீரிலும் நடத்தப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்ச் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர்